வாய்ப்புக்களை நன்கு பயன்படுத்திக் கொள்ள இளைஞர்கள் முழு அளவில் தயாராக வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறி உள்ளார் இன்று புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய திரு வெங்கையநாயுடு பின்னர் லாஸ்பேட் உள்விளையாட்டு அரங்கை திறந்து வைத்து வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் பூட்டான் பிரதமர் திரு ஷெரீங் டோப்கே யை சந்தித்துப் பேசினார்

வெங்கையநாயுடு உலகின் மிகப் பெரிய பொருளாதாரமாக மேம்பட்டு வரும் இந்தியாவில் அதிகரித்து வரும் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள இனைஞர்கள் முழு அளவில் தயாராக வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு கூறி உள்ளார் இதற்காகவே ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டேண்டப் இண்டியா போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக இன்று புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசுகையில் அவர் கனவுகளையும் குறிக்கோள்களையும் கைக்கொண்டு புதிய வாய்ப்புகளுக்கு ஏற்ற திறன்களை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தாய் பிறந்த மண் தாய்நாடு தாய்மொழி மற்றும் குருவிற்கு மாணவர்கள் முக்கியத் துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு வெங்கையநாயுடு வலியுறுத்தினார் இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடான இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களின் கல்வி மற்றும் ஆராய்ச்சித்தரம் உயர வேண்டியது அவசியம் என்றும் அனுகூலமான அமைவிடம் உட்பட சாதகமான பல்வேறு அம்சங்களைப் பெற்றுள்ள புதுவை பல்கலைக்கழகம் மிகுதிறன் மையமாக மேம்பட வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார் புதுவை பல்கலைக்கழக ஆராய்ச்சிகளில் மக்களின் பிரச்சனைகளுக்கு திர்வுகாண முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் சிறிய மாநிலமான புதுவையில் பல்கலைக் கழக மாணவர்கள் கல்வியுடன் கிராமப்புற மக்களுக்கான சேவைகளிலும் திறம்பட்ட முறையில் ஈடுபட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் மகான் ஸ்ரீ அரவிந்தரின் கூற்றுப்படி அறிவுத்தாகமும் பிரச்சனைகளுக்கு திர்வுகாணும் வேட்கையுமே கல்வி நிறுவனங்களின் அடிப்படை என்பதை குடியரக துணைத் தலைவர் கட்டிக்காட்டினார் புதுவை பல்கலைக்கழகத்தில் அரவிந்தர் பெயரில் ஆய்விருக்கை அமைக்கும் உத்தேசம் குறித்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சருடன் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு வி துணை நாராயணசாமி பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் குருமித்சிங் உட்பட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தரான குடியரசு துணைத் தலைவர் பதவி ஏற்ற பின் முதல் முறையாக பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்ததும் குறிப்பிடதக்கது அரசு விழா குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கம்பன்கலையரங்கில் இன்று மாலை நடைபெற்ற அரசு விழாவில் லாஸ்பேட் பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கை நிறந்து வைத்து நீச்சல்குளம் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பில் மகளிர் விடுதி அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் நாட்டில் தொழில் நுட்பம் வளர வளர எல்லாமே மாறி வரும் நிலையில் உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி குறைந்து விட்டதன் காரணமாகவே நோய் பாதிப்பு ஏற்படுவதால் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அனைவரும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் வலியுறுத்தினார் சிறிய நாடுகள் கூட விளையாட்டுத் துறையில் பல பதக்கங்களை வெல்வதால் இந்தியாவிலும் மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு துறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் விளையாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் தரவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மக்களின் நலனுக்காக மத்திய மா நில அரசுகள் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும என்றும் குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார்

சந்திப்பு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் பூடான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே யை சந்தித்து இருநாடுகளுக்கும் இடையிலான சிறப்பு நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பரஸ்பர அக்கறை உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்தார் இருதலைவர்களுக்கும் இடையே பிரதிநிதிகள் இடையிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது

பூடான் பிரதமர் இன்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்திக்கிறார் இந்தியாவிற்கும் பூட்டானுக்கும் இடைஅய பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் அபார நம்பிக்கை அடிப்படையில் சிறப்பு நட்புறவு நிலவி வருவதும் குறிப்பிடதக்கது மோடி மாநாடு உலகில் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் அந்தந்த நாடுகளுக்கு உழைப்பதன் மூலம் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் அமெரிக்காவில் வாழும் சவுராஷ்டிர பட்டேல் சமுகத்தினரின் சர்வதேச மாநாட்டில் இன்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்றுப் பேசிய அவர் இந்திய கலாச்சாரத்தை வெளிநாடுகளில் பரப்புவதிலும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறினார்

ஓட்டல் தொழிலில் சிறந்து விளங்கும் வெளிநாடு வாழ் பட்டேல் சமூகத்தினர் ஒவ்வொருவரும் அந்தந்த நாடுகளைச் சேர்ந்த ஐவரை இந்தியாவிற்கு சுற்றுலா வரவைக்கலாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மோடி ஜெய்ப்பூர் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை ஒரு நாள் பயணமாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் செல்கிறார்

பல்வேறு மாவட்ட நிர்வாகங்களும் ஜெய்ப்பூர் மாநகராட்சியும் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன

இன்று புதுடெல்லியில் ஜிஎஸ்டி அமலாக்கத்தின் முதலாமாண்டு என்பது பற்றிய கருத்தரங்கில் உரையாற்றிய வரிகட்டமைப்பை எளிமையாக்க இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் பல நன்மைகள் கிடைத்திருப்பதாகவும் பல்வேறு பொருளாதார துறைகளில் சிர்திருத்தம் கொண்டு வர ஜிஎஸ்டி சிர்திருத்தம் மிகவும் அவசியம் என்றும் கூறினார் திஎஸ்டி சட்டத்தின் கீழ் செலுத்தப்பட்ட வரியை தகுநிக்கேற்ப திருப்பியளிக்கும் நடைமுறைகள் முற்றிலும் தானியங்கி மயமாக்கப்படும் என்றும் நிதித்துறைச் செயலர் தெரிவித்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அதிகரித்து வரும் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் வாய்ப்புக்களை நன்கு பயன்படுத்திக் கொள்ள இளைஞர்கள் முழு அளவில் தயாராக வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறி உள்ளார் இன்று புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய திரு வெங்கையநாயுடு பின்னர் லாஸ்பேட் உள்விளையாட்டு அரங்கை திறந்து வைத்து வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் பூட்டான் பிரதமர் திரு ஷெரீங் டோப்கே யை சந்தித்துப் பேசினார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது